முடிவெடுத்து செயல்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

க்காதாரத்துறையில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த அரசு திட்டமிட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலமாக சிக்கிம் அருணாசலப்பிரதேசம் திரிபுரா மாநிலங்களில் உள்ள ஒருங்கிணைந்த பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையங்களை திறந்து வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக பல்வேறு சேவைத்துறைகள் ஒருங்கிணைப்பட்டுவருவதாக குறிப்பிட்டார் இதன் மூலம் காவல் போக்குவரத்து மின்சாரம் குடிநீர் ககாதாரம் மற்றும் மக்கள் பாதுகாப்பு சார்ந்த துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் வடகிழக்கு மாநிலங்களில் திறன் வாய்ந்த மனிதவளம் மிகுந்து இருப்பதாகவும் இதன் மூலம் இந்த வளர்ச்சி அடையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பகுதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையங்கள் பல மாநிலங்களில் இம்மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார்

சுகாதாரத்துறையில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த அரசு திட்டமிட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

கொடுமையான நோய்களால் தாக்கப்படுவோரின் இன்னலை போக்குவதற்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் ஏழை மக்களும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறும் வகையில் நாடு முழுவதிலும் குறைந்த விலையிலான மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் ஐந்தாயிரம் இடங்களில் செயல்படும் மருத்துவ மையங்களில் பணியாற்றுவோர் மற்றும் பயன்பெறுவோருடன் உரையாடினார்

மும்பை நகரின் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காக மூன்றாம் கட்ட திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது

ஜவுளித்துறையை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் விதிக்கும் வரிகளை குறைப்பதற்கு மத்திய அமைச்சரவை முடிவெடுத்துள்ளது இதன் காரணமாக ஜவுளி ஏற்றுமதி அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்களிப்பை மேலும் அதிகரிக்கும் விதத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டாள் குப்வாரா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த உளவுத் தகவலையடுத்து பாதுகாப்புப் படையினர் அப்பகுதியை கற்றி வளைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது இரு தரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்ட நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அப்பகுதியில் நேற்று மாலை முதல் முன்னெச்சிக்கை நடவடிக்கையாக இணையதள சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது

இத்தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தலைமையிலான டிவிஷன் பெஞ்ச் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இந்த வழக்கில் மத்திய அரசின் சார்பாக ஆஜான அட்டர்னி ஜென்ரல் கே கே வேணுகோபால் லோக்பால் அமைப்பின் உறுப்பினர்களை நியமிப்பதற்கு உச்சநீதிமன்றம் முன்னாள் நீதிபதி ரஞ்சன பிரகாஷ் தேசாய் கொண்ட குழுவினர் மூன்று பேர்களை பரிந்துரைத்துள்ளனர் அதில் லோக்பால் அமைப்பின் தலைவர் நீதித்துறை சார்ந்த ஒருவர் மற்றும் நீதித்துறை அல்லாத ஒருவரையும் பரிந்துரைத்துள்ளனர் மேலும் பிரதமர் தலைமையின்கீழ் தேர்வுக்குழுவின் கூட்டம் விரைவில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய மத்திய அரசிடம் தாம் கேட்டுக்கொள்ளப்போவதாகவும் அட்டர்னி ஜென்ரல் அப்போது குறிப்பிட்டார் தேர்வுக்குழுவின் விவரங்கள் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷண் விடுத்த கோரிக்கையை டிவிஷன் பெஞ்ச் நிராகரித்தது லக்னோவில் ஒன்றும் அறியாதா காஷ்மீர் இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தை மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி வன்மையாக கண்டித்துள்ளார் தனது டுவிட்டர் பதிவில் இந்தியா பிரிவினைவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் எதிராகதான் போராடி வருவதாகவும் காஷ்மீர் மக்களுடன் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லவேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

ரபேல் விவகாரத்தில் தொடர்ந்து பொய்யான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி கூறிவருவதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரபேல் விமானம் வாங்கும் ஒப்பந்தத்தில் ஊழல் நடந்திருப்பதாக தவறான தகவல்களை வேண்டுமென்றே திரு ராகுல்காந்தி பரப்பி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார் ராகுல் காந்திக்கு இந்திய விமானப்படையின் மீதம் உச்சநீதிமன்றத்தின் மீதம் மத்திய தனிக்கை அமைப்பின் மீதும் நப்பிக்கை இல்லை என்பதை அவர் கூறும் குற்றக்காட்டுகள் எடுத்துக்காட்டுவதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குறிப்பிட்டார் ரபேல் விவகாரத்தில் தேவையில்லாமல் பிரதமர் திரு நரேந்திரமோடியை தொடர்ந்து விமர்ச்சித்துவரும் ராகுல்காந்தியின் கருத்துகள் அனைததும் தவறானவை என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லியும் கூறியுள்ளார் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில்கொள்ளாமல் அரசியல் லாபத்திற்காக ராகுல்காந்தியும் அக்கட்சியின் மற்ற தலைவர்களும் பேசிவருவதாக அருண்ஜேட்லி குறிப்பிட்டார் முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி ரபேல் விமானம் வாங்குவது தொடர்பான கோப்புகள் மாயமானது குறித்து பிரதமர் அலுவலகத்தையும் விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ரவிசங்கர் பிரசாத்தும் திரு அருண்ஜேட்லியும் தங்களது கருத்துக்களை செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் சர்வதேச மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படுகிறது மகளிரின் சிறப்பை போற்றும் வகையில் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் இந்த தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்தச்செய்தியில் இந்திய பெண்கள் பாலின சமத்துவத்தை நோக்கி பயணிப்பதாகவும் பல்வேறு துறைகளில் புதிய சாதனைகளை உருவாக்க உள்ளனர் என்றும் கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள வாழ்த்துச்செய்தியில் சமுதாயத்தில் ஆண் பெண் பாகுபாடின்றி அனைவரும் சமமாக செயவ்படும் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் பெண்கள் தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியடனும் செயல்பட்டு வாழ்வில் சோதனைகளை உறுதியுடன் எதிர்கொண்டு இருளை நீக்கும் ஒளிவிளக்காக உயர்ந்து விளங்க வேண்டும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி மகளிர் தின வாழ்த்துச்செய்தியில் கூறியுள்ளார்

பெண் கல்விக்கும் வேலைவாய்ப்பிற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தமாகா தலைவர் ஜி கே வாசன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் முன்ளப்போதும் இல்லாத அளவுக்கு பெண்கள் அனைத்துத்துறைகளிலும் முன்னேற்றம் கண்டிருந்தாலும் அவர்கள் மீதான பாகுபாடுகள் நீங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலாளர் திரு இரா முத்தரசன் தெரிவித்துள்ளார்

முன்னதாக டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்துவீச தீாமானித்தது